சக்தியை அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

தமிழக தலைவா்களுக்கு பெட்ரோலியத் துறை அமைச்சா் திரு தா்மேந்திர பிரதாள் அழைப்பு விடுக்கள்ளார்

ஒன்றை அமைத்துள்ளது

அணியை வென்றது இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் டிஜிட்டல் தொழில்நுட்பம் மக்கள் தங்களுக்கான வாய்ப்புகளை தடையின்றி பெற்றுக்கொள்வதற்கான சக்தியை அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இத்திட்டம் கொண்டுவரப்பட்டு நான்காண்டுகள் நிறைவடைவதையொட்டி அவர் விடுத்துள்ள செய்தியில் டிஜிட்டல் இந்தியா திட்டம் மக்களுக்கான அதிகாரத்தை பெற்றுத் தந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஊழல் பெருமளவு குறைந்திருப்பதுடன் ஏழை எளிய மக்களுக்கான சேவையும் மேம்பட்டிருப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் ஆரோக்கியமற்ற உணவு பழக்க வழக்கம் மற்றம் உடல் உழைப்பு அல்லாத வாழ்க்கை முறையால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து மருத்துவா்கள் இளைய தலைமுறையினருக்கு எடுத்துரைக்க வேண்டும் என குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார் மருத்துவர் தினத்தையொட்டி பதுதில்லியில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பேசிய அவா் மருத்துவா்கள் தத்தமது பகுதியில் உள்ள கல்வி நிறுவனங்களுக்கு சென்று ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றார் தொற்றா நோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை கவனத்தில் கொண்டு இதற்கான முன்முயற்சிகளை மேற்கொள்ளுமாறும் அவர் வலியுறுத்தினார் மேலும் மருத்துவர்கள் கருணை மற்றும் பொறுமையுடன் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் எனவும் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டார் இதனிடையே பட்டயர் கணக்கள் தினத்தையொட்டி நடைபெற்ற மற்றொரு நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத் துணைத்தலைவர் பொருளாதார குற்றங்களில் ஈடுபட்டு தலைமறைவாக உள்ளவர்களை சுப்பந்தப்பட்ட நாடுகள் விரைவில் இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பி வைப்பதை உறுதி செய்யுமாறு வலியுறுத்தியுள்ளார் இந்தியாவை பிரிக்க முயல்வோருக்கு அவர்களது மொழியிலேயே தக்க பதிவடி கொடுக்கப்படும் என மத்திய அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் ஜம்மு கஷ்மீரில் குடியரசுத் தலைவா் ஆட்சியை மேலும் ஆறு மாதங்களுக்கு நீட்டிக்க வகைசெய்யும் மசோதா மீது மாநிலங்களவையில் நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் பிரதமா் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தீவிரவாதத்தை ஒருபோதும் சகித்துக் கொள்ளாது என்றார் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர் கஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணந்த ஒரு பகுதி என்றும் அதனை யாரும் இந்தியாவிலிருந்து பிரித்துவிட முடியாது என்றும் தெரிவித்தார் மத்திய அரசின் உயர்கல்வி நிறுவனங்களில் ஆசிரியர் நியமனத்தில் இடஒதுக்கீடு அளிக்க வகைசெய்யும் மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேறியது இதன்படி பல்கலைக் கழகங்கள் அல்லது கல்லூரிகளில் ஏற்படும் துறை வாரியான காலியிடங்கள் இனி ஒட்டுமொத்த கல்வி நிறுவனத்திற்கும் சேர்து ஒரே பிரிவாக கருதப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு அளிக்கவும் இந்த மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளதாக மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளா்

மக்களவையில் இதனைத் தெரிவித்த அவர் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சுட்டத்தின்படி ஒன்றாம் வகுப்பு அல்லது அதற்கு கீழே உள்ள வகுப்புகளிலேயே இந்த இலவச சேக்கை கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக கூறினார்

சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு தொடா்பாள அனைத்து முடிவுகளும் ஒருமித்த கருத்தின் அடிப்படையிலேயே மேற்கொள்ளப்படுவதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு அனுராஹ் தாக்கூர் கூறியுள்ளா் இந்த வரிவிதிப்பு நடைமுறைக்கு வந்து நேற்றுடன் இரண்டாண்டுகள் நிறைவடைவதையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் பேசிய அவர் உலகிலேயே இந்தியா தான் முதன்முறையாக கூட்டாட்சி தத்துவத்தின்படி சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பை செயல்படுத்திய நாடாக உள்ளது என்றார்

இந்தியாவின் வேளாண் துறையின் வளர்ச்சிக்கான மாற்றங்கள் குறித்து ஆராய மத்திய அரசு உயர்மட்டக் குழு ஒன்றை அமைத்துள்ளது மகாராஷ்டிரா முதலமைச்ச் தலைமையிலான இக்குழுவில் கா்நாடகா குஜராத் உத்திரபிரதேசம் மத்தியபிரதேசம் ஹரியானா மற்றும் அருணாச்சவபிரதேசம் மாநில முதலமைச்சர்கள் இடம்பெற்றுள்ளனர் மத்திய வேளாண் அமைச்சா் ஊரக வளா்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சா்களும் இக்குழுவின் உறுப்பின்களாக இருப்பார்கள் இவர்கள்தவிர நித்தி ஆயோக் அமைப்பின் உறுப்பினர் திரு ரமேஷ் சந்த் குழுவின் உறுப்பினர் செயலாளராக பணியாற்றுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது

காவிரி டெல்டா பகுதியில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து பேச்சுவார்தை நடத்த வருமாறு தமிழகத்தின் மூத்தத் தலைவா்களுக்கு மத்திய பெட்ரோலியத் துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அழைப்பு விடுத்துள்ளார் மக்களவையில் நேற்று திமுக குழுவின் தலைவர் திரு டி ஆர் பாலு எழுப்பிய பிரச்சினைக்கு பதிலளித்த அமைச்சா் மத்திய அரசு யார் மீதும் எந்த திட்டத்தையும் திணிக்காது என்றாா் ஹைட்ரோ கா்பன் ஆய்வுகள் இந்த ஆட்சியில் மட்டும் நடைபெறவில்லை என்றும் இது தொடா்ந்து நடைபெற்றுவரும் ஒரு நிகழ்வு என்றும் அவர் தெரிவித்தார் காவிரி டெல்டா பகுதியில் ளிவாயு மற்றும் எண்ணெய் எடுக்கும் விவகாரத்தில் திமுகவும் தமிழக அரசும் ஒரே கருத்தைதான் கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார்

இத்தொடர்பான வழக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு வந்தபோது ஒதுக்கீட்டு இடங்களில் மாணவர்கள் எந்த தேதியிலிருந்து சேர்க்கப்பட்டனர் என்பது பற்றிய அரசு விவரங்களை அரசு சரிபார்த்து வருவதாகவும் இந்தப் பனிகள் முடிவடைந்தவுடன் மாணவர்களுக்கு கல்விக் கட்டணம் திரும்ப வழங்கப்படும் என்று அரசு வழக்கறிஞர் தெரிவித்தார் தமிழகத்தில் உள்ள அரசு கல்லூரிகளில் பல்கலைக் கழக மானியக் குழு விதிமுறைகளின்படியே உதவி பேராசிரியா்கள் நியமிக்கப்பட வேண்டும் என உயா்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது இத்தொடர்பான வழக்கை விசாித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த உத்தரவை மீறும் அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது எளிமையான மாறப்பட்ட வளர்ச்சி சார்ந்த சலுகைகளை பொதுமக்களுக்கு அளிக்கும் வகையில் அஞ்சல் துறை சா்பில் தொடங்கப்பட்டுள்ள இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியில் தருமபுரி மாவட்டத்தில் சுமார் மூவாயிரம் சேமிப்பு கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளது டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் தங்களுக்கு மிகுந்த பயன் அளித்து வருவதாக விவசாயி சாமிக்கண்ணு கூறியுள்ளார்

ஹாங்காங்கில் அரசுக்கு எதிரான கிளர்ச்சியாளர்கள் பிடியிலிருந்த நாடாளுமன்ற வளாகத்தை காவல்துறையினா் தங்களது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

விளையாட்டுச் செய்திகள் முதலில் உலகக் கோப்பை கிரிக்கெட் குறித்த செய்திகள்